தெலுங்கானா இமாச்சலப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்

விநாயக சதுர்த்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

புதிய ஆளுநர்கள் தெலுங்கானா இமாச்சலப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரு

தமிழக பிஜேபி தலைவர் திருமதி

இமாச்சலப்பிரதேச ஆளுநராக இருந்த திரு கல்ராஜ் மிஷ்ரா ராஜஸ்தான் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்

பகத்சிங் கோஷ்யாரி மகாராஷ்ட்ராவிற்கும் முன்னாள் மத்திய ரயில்வே மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் திரு பண்டாரு தத்தாத்ரேயா இமாச்சலப்பிரதேசத்திற்கும் திரு

ப் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மன்மோகன்சிங் நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் குற்றம் சாட்டியுள்ளார்

மதிப்பிழப்பு சரக்கு சேவை வரி போன்ற நடவடிக்கைகளின் பண பாதிப்பிலிருந்து நாட்டின் பொருளாதாரம் இன்னும் மீளவில்லை என்றும் டாக்டர் மன்மோகன்சிங் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்விஸ் வங்கி ஸ்விஸ் வங்கிகளில் வங்கி கணக்கு வைத்துள்ள இந்தியர்களின் பண பரிவர்த்தணை விவரங்கள் இன்று வெளியிடப்படுவதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது

வெளிநாட்டு வங்கிகளில் கணக்கு வைத்திருப்போரும் வரி செலுத்துவதற்கான மத்தியஅரசின் புதிய கொள்கையின் அடிப்படையில் இந்த தகவல் பரிமாற்றம் முக்கியத்துவம் பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து உணவில் ஊட்டச்சத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் இன்று தொடங்கியது உணவில் அதிக ஊட்டச்சத்து என்பதே இதன் கருப்பொருள் ஆகும் இதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இன்றுமுதல் ஒருவார காலம் கொண்டாடப்பட இருந்த ஊட்டச்சத்து வார நடைமுறைகளை மேலும் நீட்டித்து ஒருமாத கால தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் கடைப்பிடிக்கப்படுவதாக மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி

நாட்டில் உள்ள அனைத்து நலவாழ்வு மையங்களிலும் இதுதொடர்பான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தஞ்சை மாவட்டத்தில் தேசிய ஊட்டச்சத்து இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது

எடப்பாடி கே பழனிசாமி தமது வெளிநாடு பயணத்தின் இரண்டாவது கட்டமாக இன்று அமெரிக்கா செல்கிறார் நியூயார்க் சான்

பூலித்தேவன் நாங்குநேரி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்று துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு திரு

மணியன் திரு பாஸ்கரன் திரு செல்லூர்

ராஜு திருமதி

பூலித்தேவன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் நெற்கட்டுசெவலில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்பட்டதாக தமிழகஅரசு தெரிவித்துள்ளநிலையில் இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் நாங்குநேரி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ்டன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார்

நாடுமுழுவதும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் கண்டறிதல் திட்டத்தின்கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தவி அடையாளம் மற்றும் கடவுச்சொல் அனுமதிக்கப்படும் இதன்மூலம் அக்குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அனைத்து தகவல்களையும் பதிவு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமீத்ஷா குடிநீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதே மக்களுக்கு அழற்றும் மிகப் பெரிய சேவை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

யூனியன் பிரதேசமான டாமன்டையூ தலைநகர் சில்வாஸாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று துவக்கிவைத்துப்பேசியஅவர் அங்கு துவங்கப்பட்டுள்ள மருத்துவமனை அனைத்து மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார்

சீட் பெல்ட் மற்றும் ஹெல்மட் அணியாமல் வாகனம் ஓட்டுவோருக்கு இவி ஆயிரம் ருபாய் அபராதம் விதிக்கப்படும்

திருச்சி ஜமால்முஹமது கல்லூரி தேர்வு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

எடப்பாடி கே

இந்நாளையொட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் வினைகளை களையும் தெய்வமான விநாயகப்பெருமானின் அவதார திருநாளில் வீடெங்கும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறையட்டும் நாடெங்கும் நலமும் வளமும் பெருகட்டும் என வாழ்த்தியுள்ளார்

இந்தஆண்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக காஞ்சிபுரம் உற்பத்தியாளர்கள் சங்க உறுப்பினர் திரு சங்கர் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவித்தார்

ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் முன்னணி கல்வி நிறுவனங்களில் நூற்றுக்கணக்கான காலியிடங்கள் நிரப்பப்படாமல் பயனின்றி போவதை சுட்டிக்காட்டியுள்ளார் வானிலை தெற்கு ஆந்திர கடற்கரை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேலடுக்கு குழற்சி காரணமாக தஞ்சை திருவாரூர் நாகை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

றீகிருஷ்ணன் பெங்களூருவில் இன்று காலமானார்

பாலமுத்து தெரிவித்துள்ளார்